சத்திஷ்கில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்டநடவடிக்கைகளில் ஏழு நக்ஸலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பிஜேபிநாடாளுமன்றஉறுப்பினர்களுக்கான இரண்டுநாள் பயிலரங்கை பிரதமர் திருநரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் தொடங்கிவைத்தாா் வேலூர் மக்களவைத் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் இன்றுநிறைவடைகிறது உலக இளையோர் மல்யுத்தசாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கோமல் தங்கப்பதக்கம் வென்றார் இனிவிரிவானசெய்திகள் ஜம்மு கஷ்மீர் தொடர்பானவதந்திகளைநம்பவேண்டாம் என்று அம்மாநில ஆளுநர் திருசத்யபால் மாலிக் அரசியல் கட்சித் தலைவர்களைக் கேட்டுக் கொண்டுள்ளார் நேற்று இரவு தம்மைசந்தித்தஅரசியல் கட்சிபிரதிநிதிகளிடம் அவர் இக்கோரிக்கையைவிடுத்தார்

அமா்நாத் யாத்திரைவழித்தடத்தில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் எனகிடைக்கப்பெற்றஉளவுத் தகவலைஅடுத்துதான் யாத்திரிகர்கள் உடனடியாகதிரும்புவமாறுஅறிவுறுத்தப்பட்டதாகக் கூறினார் இது தொடர்பாகதேவையற்றஅச்சம் கொள்ளதேவையில்லைஎன்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்டநடவடிக்கைகளில் தீவிரவாதிஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார்

அதில் இருதரப்புக்கும் இடையேதுப்பாக்கிசண்டைஏற்பட்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் சத்திஷ்கரில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்டநடவடிக்கைகளில் எழுநக்ஸடை்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்

அப்போது இருதரப்புக்கும் இடையேதுப்பாக்கிடுநடைபெற்றது இதில் ஏழு நக்ஸவைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அவரதுஉடல்களைபாதுகாப்புப் படையினர் மீட்டுள்ளதாகவும் எமதுசெய்தியாள் தெரிவிக்கிறார் ஏராளமானஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன பிஜேபிநாடாளுமன்றஉறுப்பினர்களுக்கான இரண்டுநாள் பயிலரங்கை பிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுதொடங்கிவைத்தாா் மததியஉள்துறைஅமைச்சரும் பிஜேபிதலைவருமானதிருஅமித்ஷா பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பிநட்டாஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்

பிரதமரின் கைபேசிசெயலிதொடர்பாகவும் சமூக வலைதளங்கள் குறித்தும் இந்தபயிலரங்கில் விரிவாகஎடுத்துரைக்கஉள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

அரசுமுறைப் பயணமாகதாய்லாந்துசென்றுள்ளஅவர் நேற்றுபாங்காக்கில் நடைபெற்ற இந்தஅமைப்பின் அமைச்சர்கள் நிலையிலானகூட்டத்தில கலந்துகொண்டுபேசினார் இந்தஅமைப்பில் இடம்பெற்றுள்ளநாடுகளுக்கு இடையேயானபொருளாதாரவளா்ச்சிக்கு இணைப்பு வசதிஅவசியமாகிறதுஎன்றுஅமைச்சர் குறிப்பிட்டார்

தேசியவரைவு கல்விக் கொள்கைதொடர்பாகமத்தியமனிதவளமேம்பாட்டுத்துறைஅமைச்சர் திருரமேஷ் பொக்ரியால் நிஷாங் நாடாளுமன்றஉறுப்பினர்களுடன் தொடர்ந்துஆலோசனைநடத்திவருகிறார் புதுதில்லியில் கடந்தசிலதினங்களாகதமிழகம் புதுவை ஆந்திரா கா்நாடக ஒடிஸாஆகியமாநிலங்களின் நாடாளுமன்றஉறுப்பினர்களுடன் அவர் ஆலோசனைநடத்தினார் இந்தஆலோசனையின்போதுசிலஉறுப்பினர்கள் கோரிக்கைமனுக்களையும் சமா்ப்பித்துள்ளதாகமத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பரிசீலிக்கப்பட்டுஉரியநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இந்தமனுக்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாதுகாப்புத் தளவாடங்கள் உற்பத்தியில் ஒத்துழைப்பைவலுப்படுத்துவதற்கானகொள்கையைதொடர்ந்துகடைபிடிப்பதென இந்தியாவும் அமெரிக்காவும் முடிவு செய்துள்ளன

இந்தியாசார்பில் பாதுகாப்புத்துறைசெயலாளர் திரு சஞ்ஜய் மித்ரா இந்தகூட்டத்தில் பங்கேற்றார் வா்த்தகபிரச்சினைகாரணமாகஅமெரிக்காவா்த்தகம் புரியும் நாடுகளின் பட்டியலில் முன்னணியில் இருந்தசீனாதற்போதுபின் தள்ளப்பட்டுள்ளது மெக்ஸிகோமற்றும் கனடாநாடுகள் அமெரிக்காவுடனானவர்த்தகபட்டியிலில் முன்னணியில் உள்ளன

இதன் காரணமாகவர்த்தகம் புரியும் நாடுகளின் பட்டியலில் சீனாபின்தங்கியுள்ளது

இதில் உடனடியாகதலையிட்டு அவரைவிடுவிக்கதேவையானநடவடிக்கைகளைமேற்கொள்ளவேண்டுமென்றும் திருஎடப்பாடிபழனிசாமிஅந்தகடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் வேலூர் மக்களவைத் தொகுதியில் நாளைமறுநாள் நடைபெறவுள்ளதேர்தலுக்கானபிரச்சாரம் இன்றுமாலையுடன் நிறைவடைகிறது இதனையொட்டிஅரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இறுதிக்கட்டபிரச்சாரத்தில் ஈடுபட்டுவருகின்றனர் அஇஅதிமுகநிர்வாகிகள் அமைச்சர்கள் மாநிலத்தில் மற்றும் நிறைவேற்றப்பட்டதிட்டங்களைமுன்னிறுத்திவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டுவருகின்றனர் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் அநததொகுதிக்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசினார் அஇஅதிமுக அரசுமத்திய அரசுவழங்கிய நிதியைபயன்படுத்தால் திருப்பிஅனுப்பியிருப்பதாகவும் அதுகண்டனத்திற்குரியதுஎன்றும் அவர் குற்றம்சாட்டினார் மக்கள் நலனில் அக்கறையின்றிஅஇஅதிமுகஅரசுசெயல்பட்டுவருவதாகவும் ஸ்டாலின் திரு குறைகூறினார் இதற்கிடையேநாளைமறுநாள் நடைபெறவுள்ளதேர்தலுக்கானஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்றுவருவதாகதேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

சேலம் எஃகுஆலையைதனியாருக்குவிற்கும் முடிவினைகைவிடவேண்டுமென்றுபாமகநிறுவனா் மருத்துவர் ச ராமதாசுமத்திய அரசைவலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாகஅவர் இன்றுவெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தஆலைபொதுநிறுவனமாகவே இயங்கும் எனமத்தியஅரசுஅறிவிக்கவேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் கா்நாடக அணைகளிலிருந்துகாவிரியில் வினாடிக்குஏழாயிரம் கனஅடிதண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது கிருஷ்ணராஜசாஹர் அணையிலிருந்துஆறாயிரம் கனஅடிதண்ணீரும் கபினிஅணையிலிருந்துஆயிரம் கனஅடிதண்ணீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆடிப்பெருக்கு இன்றுகொண்டாடப்பட்டுவருகிறது சேலம் மாவட்டம் மேட்டுரில் நடைபெறும் விழாவில் புதுமணதம்பதிகள் விவசாயிகள் சிறப்பு பூஜைகள் செய்துவழிபட்டனர் காவிரிகரையோரமாவட்டங்களிலும் ஆடிப்பெருக்குசிறப்பாககொண்டாடப்பட்டுவருகிறது உலக இளையோர் மல்யுத்தப் போட்டியில் இந்தியாவின் கோமல் தங்கப்பதக்கம் வென்றார்

இப்போட்டியில் இதுவரை இந்தியா இரண்டு தங்க்பபதக்கங்களைவென்றுள்ளது

மூன்றுபோட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன

வெஸ்ட் இண்டீஸ் ஏ அணிக்குஎதிரான இரண்டாவதுடெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிவலுவானநிலையில் உள்ளது

தமிழ்நாடுபிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்றுநடைபெறவுள்ளஆட்டங்களில் திருச்சி திண்டுக்கல் அணியையும் சேப்பாக் மதுரைஅணியையும் எதிர்கொள்கின்றன மெக்ஸிகோவில் நடைபெற்றுவரும் சர்வதேசடென்னிஸ் போட்டியின் அரை இறுதிஆட்டத்தில் இந்தியாவின் டிவிஜ் சரண் இஸ்ரேலின் ஜொனாத்தான் இணைதோல்வியடைந்தது தாய்லாந்துடுப்பன் பேட்மிண்டன் போட்டியின் அரை இறுதிஆட்டத்திால் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணைதற்போதுகொரிய இணையைஎதிர்த்து ஆடி வருகிறது ப்ரோகபடிலீக் போட்டியில் இன்றுநடைபெறவுள்ளஆட்டங்களில் பாட்னா ஜெய்ப்பூர் அணியையும் பெங்கால் பெங்களூருஅணியையம் எதிர்கொள்கின்றன